முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்ததை நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது

என்ற கோல் கணக்கில் வெற்றிபெற்றது சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் சாலைப் பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைப்பிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அளைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் சாலைப் பாதுகாப்பு வார விழா இன்று தொடங்குவதையொட்டி விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

சாலைப் பாதுகாப்புப் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் மாவட்டங்களுக்கும் ஒரு காவல்துறை ஆணையரகத்துக்கும் நடப்பாண்டு முதல் விருது வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கோருவதற்கான ஒரு மாத கால இயக்கத்தை பிஜேபி தொடங்கியுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவா் திரு அமித் ஷா மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் ஆகியோர் இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித் ஷா புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் விவசாயிகள் இளைஞா்கள் மகளிா் நலன் மற்றும் நாட்டின் வளா்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்கள் இந்த இயக்கத்தின் போது தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் தெரிவிக்கும் யோசனைகள் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் ஒத்தக் கருத்துக்களை கொண்ட கட்சிகளுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநிலக் கட்சிகள்

திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி இடம்பெறம் கூட்டணிதான் வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலை கருத்தில்கொண்டே ஊராட்சி சபை கூட்டத்தை திமுக நடத்திவருவதாக மாநில அமைச்சர் திரு கே சி வீரமணி குறை கூறியுள்ளார் வேலூரை அடுத்த அரியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக நடத்தும் கூட்டத்தினால் மக்களுக்கு எந்தவொரு பயனும் கிடைக்காது என்றார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியாக வலுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிபெற பாடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார்

வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் நேற்று தொடங்கியிருப்பதாக கூறினார் தமிழ் அறிஞர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

சிதம்பரத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை நேற்று திறந்துவைத்து அவா் பேசினா் பொதுமக்களுக்கு விரைவாக நீதி கிடைப்பதற்கு நீதித்துறை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் நீதித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் நாட்டின் வளா்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் அளித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளின் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிபெற்றால் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி மீண்டும் தெரிவித்துள்ளார் நேற்று பாட்னாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியில் கலந்தகொண்டு அவர் பேசினார் உணவு பதப்படுத்துதல் துறைக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்றும் திரு ராகுல் காந்தி உறுதி அளித்தாா் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதனை தேர்தல் அறிக்கை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவையை அடுத்த ஈச்சனாரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் பெட்ரோலியப் பொருட்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் இருப்பினும் மாநில அரசுகள்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திருமதி நிர்மவா சீதாராமன் கூறினார் மேற்குவங்கத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவது தொடர்பாக எழுந்த பிரச்சினையில் மத்திய அரசை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளார் நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் கொல்கத்தா காவல்துறை ஆணையரை விசாரணை நடத்துவதற்காக சிபிற அதிகாரிகள் அவரது இல்லத்திற்கு சென்றதை கண்டித்து அவர் இப்போராட்டத்தை நேற்றிரவு முதல் நடத்தி வருகிறார் மாநில அரசுக்கு உரிய தகவல் கொடுக்காமல் சிபிஐ அதிகாரிகள் காவல்துறை ஆணையா் வீட்டிற்கு சென்றது ஏன் என்றும் செல்வி மம்தா பானாஜி கேள்வி எழுப்பினாா் முன்னதாக கொல்கத்தா காவல்துறை ஆணையா இல்லத்திற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகளை அம்மாநில காவல்துறையினா் தடுத்து நிறுத்தினா் இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட சிபிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செல்வி மம்தா பானா்ஜிக்கு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி உட்பட பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்

வெளின்சுவாவில் நிலவிவரும் பிரச்சினைகளுக்கு ராணுவ நடவடிக்கையும் ஒரு தீர்வாக அமையும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது போப் பிரான்சிஸ் வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக நேற்று ஐக்கிய அரபு எமிரேட் சென்றடைந்தாா் வடகொரியா அமெரிக்கா இடையேயான இரண்டாவது உச்சி மாநாட்டிற்கான தேதி அடுத்த சில தினங்களில் இறுதி செய்யப்பட உள்ளது உக்ரைனில் கடத்திச் செல்லப்பட்ட இந்தியர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்

உத்திரபிரதேசத்தின் ப்ராயக்ராஜில் நடைபெற்றுவரும் கும்பமேளாவின் முக்கிய நிகழ்வான மவுனி அமாவாசை புனித நீராடல் இன்று நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர்

இதனைத்தொடர்ந்து ரீனாவும் குர்ஜீத் கவுரும் தலா ஒரு கோல் அடித்தனர் இரு அணிகுளுக்கும் இடையிலான முதல் போட்டி டிராவில் முடிவடைந்தது சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது

ச்வதேச தப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்தீப் சிங் தங்கப் பதக்கம் வென்றார்

இப்பிரிவில் தீபக் குமார் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் ஏர் பிஸ்டல் பிரிவில் தர்மேந்திர சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் ரவீந்தர் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஸ்ரீநிவேதா வெண்கலப் பதக்கம் வென்றார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டிக்கான தென்மண்டல தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஆந்திரா தமிழக இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நெய்வேலியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தவா ஒரு கோல் போட்டன